நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுவையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் இன்று துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி வார இறுதி ஆய்வு மேற்கொண்டார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் சபரிமலை பிரச்சனை தொடர்பாக புதுவையில் பிஜேபி சார்பில் நாளை அறிவிக்கப்பட்டுள்ள பந்த் போராட்டம் திட்டமிட்ட படி நடைபெறும் என மாநில பிஜேபி தலைவர் திரு

எதிர்பார்ப்பை விட ஏற்பு நிராகரிப்பை விட விவாதம் என்ற மனப்பான்மையுடன் கூடிய தகவல்தொடர்பே திறம்பட்ட தகவல் தொடர்பாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

திறம்பட்ட முறையில் மக்களை சென்றடைவதில் வானொலிக்கு இணையான தகவல்தொடர்பு ஊடகம் வேறு எதுவும் இல்லையென்றும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலமாக சமூகத்தில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரித்திருப்பதை அகில இந்திய வானொலியின் வெளிப்படுத்தி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மனதின் குரல் நிகழ்ச்சி சாலை பாதுகாப்பு போதை ஒழிப்பு மகளுடன் செல்பி போன்ற பல மக்கள் இயக்கங்களுக்கு வழிகோலி இருப்பதைச் சுட்டிக்காட்டிய அவர் இந்நிகழ்ச்சியினால் வானொலியின் புகழ் அதிகரித்து வருவது குறித்து தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகக் கூறினார் மனதின் குரல் நிகழ்ச்சி தொடங்கியதில் இருந்தே இந்நிகழ்ச்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டதாக அமையவேண்டும் என்பதிலும் அரசையோ தம்மையோ போற்றக்கூடியதாக அமைந்துவிடக் கூடாது என்பதிலும் தாம் உறுதியுடன் இருந்ததாக திரு நரேந்திர மோடி கூறினார் ஒவ்வொரு மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு முன்பாகவும் கடிதங்கள் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் ஆன்லைன் மூலமாக மக்கள் தெரிவிக்கும் கருத்துகளும் எதிர்பார்ப்புகளும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப் படுவதாக அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தமது குரல் ஒலிக்கின்ற போதிலும் நாட்டு மக்களின் எண்ணங்களே பிரதிபலிக்கப் படுவதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமருடன் பேசுகிறோம் என்பதுபோல் அன்றி நன்கு தெரிந்தவரிடம் பேசுவதுபோன்ற எண்ணத்தை ஏற்படுத்தி இருப்பதே மனதின் குரல் நிகழ்ச்சியின் மிகப்பெரிய சாதனை எனக்குறிப்பிட்ட அவர் இந்நிகழ்ச்சி அதிகபட்ச எண்ணிக்கையில் மக்களை சென்றடைவதில் உதவிய ஊடகங்களுக்கு தாம் நன்றி தெரிவித்துக்கொள்வதாகக் கூறினார் வரவிருக்கும் காலங்களிலும் மக்கள் தங்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை அபாரமாக வழங்கி இந்நிகழ்ச்சி மேலும் சிறக்க உதவுவார்கள் என தாம் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாளை அரசியல்சாசன தினம் கொண்டாடப்படுவதை பிரதமர் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டி நாட்டின் அரசியல்சாசனத்தை உருவாக்கிய அரசியல் நிர்ணய சபையில் அனைவருக்கும் அதிகாரப் பங்கேற்பு அளிப்பதில் மிகுந்த உறுதியுடன் இருந்த பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் இடம்பெற்றதாகவும் மகத்தான இத்தலைவர்களை நினைவு கூர்வதே அரசியல்சாசன தினத்தின் நோக்கம் என்றும் கூறினார் குடிமக்களின் உரிமைகள் கடமைகள் ஆகிய இரண்டைப் பற்றியும் விரிவாகப்பேசுவதே இந்திய அரசியல்சாசனத்தின் சிறப்பம்சம் எனக்குறிப்பிட்ட அவர் மக்களின் வாழ்வில் இந்த இரண்டுக்கும் இடையெ சமநிலை இருந்தால்தான் நாடு முன்னேறும் என்றும் கூறினார்

குருநானக்தேவ் ஜியுடன் சம்பந்தப்பட்ட புனிதத்தலங்களுக்கு இடையே சிறப்பு ரயில் இணைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் பாகிஸ்தானில் உள்ள கர்த்தர்பூர் குருத்துவாரா வில் நாட்டு மக்கள் குருநானக்தேவ் ஜிக்கு அஞ்சலி செலுத்த ஏதுவாக எல்லையின் குறுக்கே சாலை அமைக்க அரசு முக்கிய முடிவு எடுத்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் வரும் புதன்கிழமை ஒரேகட்டமாக சட்டமன்றத் தேர்தல் நடைபெற உள்ள மத்தியப்பிரதேசம் மிசோராம் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவிற்கு வருகிறது இவ்விரு மாநிலங்களிலும் இன்று முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் பல்வேறு தொகுதிகளில் தீவிரப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பிரபல கன்னட நடிகரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அம்பரீஷ் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் கர்நாடகத்தின் நலனுக்காக மத்தியிலும் மாநிலத்திலும் தீவிரமாகக் குரல் கொடுத்து வந்தவர் அம்பரீஷ் என்று அவர் தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் அம்பரீஷ் மறைவை ஒட்டி

இதற்கிடையே மற்றொரு காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் ரயில்வே அமைச்சருமான சி

ஜாபர் ஷெரீப் பெங்களூரில் இன்று மதியம் காலமானார்

ஜாபர் ஷெரீப் மற்றும் அம்பரீஷ் மறைவிற்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இரங்கல் தெரிவித்துள்ளார் கஜா புயல் சேதங்களைப் பார்வையிட வந்துள்ள மத்தியக் குழுவினர் இன்று தஞ்சை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் இந்த சேதங்களை நேரில் பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளைக் கேட்டறிந்தனர் மத்திய உள்துறை அமைச்சக இணைச்செயலர் திரு

புதுவையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி இன்று அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு வாரஇறுதி ஆய்வு செய்தார் கருவடிக்குப்பம் கழிவுநீர் வாய்க்காலின் பக்கச்சுவர்களை முற்றிலுமாக வலுப்படுத்தவும் மேட்டு வாய்க்காலில் எஞ்சியுள்ள பணிகளைப் பூர்த்தி செய்யவும் பள்ள வாய்க்காலின் எஞ்சியுள்ள பகுதிகளை பாதுகாக்க புதிய திட்டம் ஒன்றை உருவாக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் வீடுகளில் உருவாகும் கழிவு நீரை திறந்தவெளிச் சாக்கடையில் விடக்கூடாது என்பது குறித்து நகராட்சி ஊழியர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் அபராதம் விதிக்கலாம் என்றும் துணைநிலை ஆளுனர் கூறினார் நிதித்துறைச் செயலர் டாக்டர் கந்தவேலு பொதுப்பணித் துறை தலைமை பொறியாளர் திரு ஷண்முகசுந்தரம் உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த ஆய்வின்போது உடன் இருந்தனர்

நாராயணசாமி கூறியுள்ளார்

நாராயணசாமி கூறினார் புயல் நிவாரணப் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டிய நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கேரளம் தொடர்பான சபரிமலை விவகாரம் குறித்து புதுவையில் பந்த் போராட்டம் அறிவித்திருப்பது அக்கட்சியின் மக்கள் விரோதப் போக்கையே வெளிப்படுத்துவதாகவும் போராட்டத்தைக் கைவிடுமாறு பிஜேபி தலைவர்களை தாம் கேட்டுக்கொள்வதாகவும் திரு நாராயணசாமி கூறினார் சபரிமலை பிரச்சனை தொடர்பாக புதுவையில் பிஜேபி சார்பில் நாளை அறிவிக்கப்பட்டுள்ள பந்த் போராட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என மாநில பிஜேபி தலைவர் திரு

இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறு அமைப்புகளால் நடத்தப்பட்ட பல ஏற்கனவெ பந்த் போராட்டங்களுக்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் தற்போது பாரதிய ஜனதா வின் பந்த் போராட்டத்தை எதிர்ப்பதன் மூலம் இந்துக்களின் உணர்வுகளைப் புண்படுத்துவதாகக் கூறினார் சபரிமலை பிரச்சனையால் பெரும்பாலும் தமிழர்கள்தான் பாதிக்கப் பட்டிருப்பதால் இது தமிழ் மக்களுக்கான போராட்டம் என்றும் இப்பிரச்சனையில் இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி யை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி உடனடியாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி மற்றும் வருவாய் துறை அதிகாரிகளுனடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி கஜா புயலால் பாதிக்கப்பட்ட காரைக்கால் பகுதி மக்களுக்கு நிவாரண உதவிகளை அறிவிக்கவேண்டும் என அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு

இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் சேதங்களைப் பார்வையிடுவதற்கான மத்தியக் குழுவினர் நாளை காரைக்கால் வரும்போது துணைநிலை ஆளுனர் முதலமைச்சர் இருவரும் அங்கு சென்று உண்மை நிலவரங்களை மத்தியக் குழுவினரிடம் எடுத்துக்கூற வேண்டும் என்றார்

அன்பழகன் கோரினார் சபரிமலை பிரச்சனை தொடர்பாக நாளை பந்த் போராட்டம் நடத்தும் உத்தேசத்தை மாநில பிஜேபி மறுபரிசீலனை செய்யவேண்டுமென மீண்டும் வலியுறுத்திய அவர் கடந்த இரண்டரை மாதங்களில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு மீத்தேன் விவகாரம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் பந்த் போராட்டங்களுக்கு ஆதரவு அளித்துள்ள காங்கிரஸ் தற்போது போராட்டம் வேண்டாம் என பாரதிய ஜனதா வை கேட்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

திருநாவுக்கரசர் இன்று புதுவையில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி யை சந்தித்து அவரது தாயாரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துக்கொண்டார் பின்னர் திரு திருநாவுக்கரசர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கஜா புயலால் மோசமாக பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் பகுதிக்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி விரைவில் வர இருப்பதாகத் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நிவாரணப் பொருட்கள் கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் மனதின் குரல் நிகழ்ச்சி மற்றும் சமூக ஊடகங்கள் முலம் இளைஞர்களுடன் தொடர்ச்சியான முறையில் தொடர்புகொள்ள தாம் முயல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுவையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்களில் இன்று துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி வார இறுதி ஆய்வு மேற்கொண்டார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் சபரிமலை பிரச்சனை தொடர்பாக புதுவையில் பிஜேபி சார்பில் நாளை அறிவிக்கப்பட்டுள்ள பந்த் போராட்டம் திட்டமிட்ட படி நடைபெறும் என மாநில பிஜேபி தலைவர் திரு